தமிழகத்தில் ஆக்சிஜன் பற்றாக்குறை இல்லாத நிலையை உருவாக்க வேண்டுமென முதலமைச்சர் திரு

ஊரடங்கு முழுமையாக நடைமுறைப்படுத்தப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் நோயாளிகளுக்கு உடனடி சிகிச்சை அளிக்கப்படுவதை கண்காணிக்க வேண்டும் மருத்துவமனை உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த வேண்டும் செவிலியர்கள் மற்றும் நோயாளிகளுக்கு உணவு வசதிகளை மருத்துவர்கள் மேம்படுத்த வேண்டும் மருத்துவ ஆக்சிஜன் முறையாக பயன்படுத்தப்படுவது மற்றும ஆக்சிஜன் வீணாக கூடாது என்பதை உறுதி செய்ய வேண்டும் என அறிவுறுத்தினார் மேலும் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் ஆக்சிஜன் உற்பத்தியை துவங்க ஊக்குவிக்க வேண்டுமென்று அறிவுறுத்திய முதலமைச்சர் கோவிட் தடுப்பு நடவடிக்கைகளுக்கு அதிகாரிகள் முன்னுரிமை அளித்து பணியாற்ற வேண்டுமென்று கேட்டுக்கொண்டார்

க

அன்றையதினம் தேர்தலில் வெற்றிபெற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியேற்க உள்ளனர் அவர்களுக்கு தற்காலிக சபாநாயகர் பதவிப்பிரமாணம் செய்து வைப்பார்

பிச்சாண்டிக்கும் அவை முன்னவராக மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு

கோவிட் சூழல் காரணமாக கலைவாணர் அரங்கத்தில் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடைபெற உள்ளது

மாநிலத்தில் கோவிட் தடுப்பு பணிகளுக்காக இம்மையம் உருவாக்கப்பட்டு அதன் ஒருங்கிணைப்பு அதிகாரியாக டாக்டர்

அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் கோவிட் குறித்த உடனடி நடவடிக்கை எடுப்பதற்காக இம்மையம் உருவாக்கப்பட்டுள்ளது

வினித் திரு

ஜுன் மாதத்திற்கான கோவிட் நிதி தற்போது வரும் விடுவிக்கப்படுவதாக மத்தியஅரசு விளக்கம் அளித்துள்ளது

வேலூர் மாவட்டத்தில் கோவிட் சிகிச்சை பிரிவில் பணிபுரியும் மருத்துவர்கள் ஒருவாரத்திற்கு தங்களை தனிமை படுத்திக்கொள்வதற்கு அனுமதி அளிக்கப்படுவதாக ஆட்சித்தலைவர் திரு சண்முக சுந்தரம் கூறியுள்ளார்

சிவகங்கை மாவட்டத்தில் கோவிட் தொற்று சிகிச்சை குறித்த விவரங்களை அறிந்துகொள்ளும் வகையில் பொது சுகாதாரத்துறை சார்பில் கட்டுப்பாட்டு அறை தொடங்கப்பட்டுள்ளதாக ஆட்சித்தலைவர் திரு

கோவை அரசு மருத்துவக்கல்லூரியில் ரெம்டெசிவிர் மருந்துகள் விற்பனை தொடங்கியுள்ளது மருத்துவர் பரிந்துரை சீட்டு நோயாளி மற்றும் உடனாளரின் ஆதார் அட்டைகள் உள்ளிட்ட ஆவணங்களுடன் ரெம்டெசிவிர் மருந்தினை பெற்றுக்கொள்ளலாம் நாமக்கல் மாவட்டத்தில் நாளை முதல் ஊரடங்கு தொடங்க உள்ள நிலையில் காவல் வருவாய் சுகாதாரம் உள்ளிட்ட துறைகள் சார்பில் கண்காணிப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன

சென்னை வியாசர்பாடி அம்பேத்கர் அரசு கலை கல்லூரியில் சித்த மருத்துவ சிகிச்சை மையத்தை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர் மதுரை திண்டுக்கல் ராணிப்பேட்டை நாமக்கல் கரூர் புதுக்கோட்டை உள்ளிட்ட இம்மையங்கள் மூலம் சித்தா ஆயுர்வேதம் யுனானி போன்ற இயற்கை முறை மருத்துவமனைகள் விரிவுபடுத்தப்படும் என்றார்

லோகநாதன் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி லலிதா சுகாதாரத்துறை அதிகாரிகளுடன் இன்று ஆலோசனை மேற்கொண்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு

மேலும் பொதுமக்கள் வசதிக்காக இன்றிரவு வரை அனைத்து கடைகளும் செயல்படுகிறது

அஇஅதிமுக கூட்டம் சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவரை தேர்ந்தெடுப்பதற்காக அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் நாளை சென்னையில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இக்கூட்டத்தை நடத்துவதந்கான அனுமதி காவல்துறையிடம் கோரப்பட்டுள்ளது

கட்சியின் மேலிட பார்வையாளராக நியமிக்கப்பட்டுள்ள மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு கிஷண் ரெட்டி அகில இந்திய பொதுச்செயலாளர் திரு

இருவரி நீலகிரி மாவட்டம் தொரப்பள்ளியில் நேற்றிரவு காட்டுயானை தாக்கியதில் வீடுகள் சேதமடைந்துள்ளன குடியிருப்பு பகுதிக்குள் யானைகள் வராமல் இருக்க உரிய நடவடி்ககை எடுக்க வேண்டுமென அப்பகுதி மக்கள் வனத்துறையினருக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் கோவை மாவட்டம் ஆனைமலை புலிகள் காப்பகத்தில் கோடைகால வன விலங்குகள் கணக்கெடுக்கும் பணி இன்று தொடங்கியது